ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் கொரோனா நோய்த் தொற்று பரவலைத் தடுக்க நடவடிக்கை எடுக்காத கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார்

இக்கல்விக் கொள்கை நமது இளைஞர்களின் எதிர் காலத்தை வளப்படுத்துவதோடு மட்டுமின்றி சுயசார்பு மிக்க இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பாதையை அமைத்துக் கொடுக்கும் என்றும் அவர் கூறினார் புதுடில்லியில் இன்று நடைபெற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்ற வருகையாளர் மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய திரு ராம் நாத் கோவிந்த் அனைவருக்கும் தரமான கல்வியை வழங்குவதன் மூலம் சமத்துவ அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்குவதே இக்கல்விக் கொள்கையின் நோக்கம் என்றார் பண்டைய காலத்தில் உலகக் கல்வி மையமாகத் திகழ்ந்து உலகளாவிய பெருமையைப் பெற்ற இந்தியாவின் இழந்த பெருமையை மீட்டெடுக்கும் என்றும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு

வங்கி திவால் மற்றும் கடன் நொடிப்பு கோட்பாடு சட்டத் திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப் பட்டது இதன் மூலம் நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்கள் நொடித்துப் போதல் குறித்த பிரச்சனைகள் குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் தீர்த்து வைக்கப்படும் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலாள சீத்தாராமன் இந்த சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார்

உறுப்பினர்களின் விவாதத்திற்குப் பின் இம்மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப் பட்டது திருமணம் இறப்பு நிகழ்ச்சி மற்றும் கடைகளில் கூட்டமாகக் கூடுவது போன்ற செயல்களால் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாகி வருவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒருசில கடை உரிமையாளர்களும் முறையாக விதிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டிய அவர் இதுபோன்ற கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றார் மேலும் பொதுமக்களும் தங்களது கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் தற்போது புதுச்சேரியில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப் பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் இந்நோய் தொற்றால் உயிர் இழப்பவர்களின் எண்ணிக்கையைக் குறைப்பதற்காக உலக சுகாதார நிறுவனத்தைச் சேர்ந்த சமூத்த ஆராய்ச்சியாளர் டாக்டர்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்தார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த அரசு எடுத்துவரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றார்

சந்தோஷ் குமார் கங்வார் இன்று தாக்கல் செய்தார் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் பணிச்சூழலை நெறிப்படுத்தவும் தொழிற்சங்கங்கள் தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புச் சூழல் மற்றும் தொழிற்சாலைப் பிரச்சனைகளைத் தீர்ப்பது தொடர்பான சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளவும் ஊழியர்களின் சமூகப் பாதுகாப்பு குறித்த சட்டங்களை திருத்துவதற்கும் இந்த சட்ட மசோதாக்கள் உதவும்

அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுதொடர்பாக துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடியை இன்று சந்தித்து வக்ஃபு வாரிய உறுப்பினர்களை உடனடியாக நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

வி ஷண்முகம் இன்று திறந்து வைத்தார்

ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் இதே போல் ரயில் கட்டணத்துடன் சேர்த்து ரயில் நிலைய பயனாளர் கட்டணமும் வசூலிக்கப்பட இருப்பதாக இந்திய ரயில்வே வாரியம் அறிவித்திருப்பது ரயில் கட்டணத்தை மறைமுகமாக உயர்த்தும் நடவடிக்கை என்றும் இது வன்மையாகக் கண்டிக்கத் தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்வண்டி சேவை என்பது ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களுக்கு எட்டாக் கனியாகி விடும் என்றும் இக்கட்டண முறையை கைவிட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

அக்கப்பலில் பணியாற்றிய முன்னாள் வீரர்கள் மும்பையில் கண்ணீர் மல்க வழி அனுப்பிவைத்தனர் குஜராத்தில் இக்கப்பல் உடைக்கப் பட்டு பழைய இரும்பிற்கு விற்கப்படும் நியூயார்க் நகரத்தில் நாளை மறுநாள் தொடங்க உள்ள ஐ

நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார்

ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் கொரோனா நோய்த் தொற்று பரவலைத் தடுக்க நடவடிக்கை எடுக்காத கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி அபுதாபியில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது